பிரதமர் திரு

ம்யூச்சுவல்

முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமியை மத்திய நிபுணர் குழுவினர் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர்

வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக உள் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது

நோய்த்தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் பல்வேறு அம்சங்கள் குறித்தும் அவர் விரிவாக விவாதித்தார்

நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் ஊரடங்கை மேலும் சில நாட்கள் நீட்டிக்க கோரிக்கை விடுத்தனர் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

பிரதமர் திரு

மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய சுகாதார குறை அமைச்சர் டாக்டர்

எடப்பாடி

பழனிசாமி பங்கேற்றார்

பரஸ்பர நிதி முதலீட்டாளர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையிலும் ம்யூச்சுவல்

பண்ட் நிறுவனங்கள் தற்போது சந்தித்து வரும் நிதி நெருக்கடி நிலைமையை கருத்தில் கொண்டும் இந்நடவடிக்கை

நாட்டின் நிதி ஸ்திரத்தன்மையை பராமரிக்கும் வகையில் ரிசர்வ் வங்கி தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு தேவையான நிதி உதவிகளை செய்து வருவதாக இவ்வங்கியின் அறிக்கை தெரிவிக்கிறது

பருவநிலை மாறுபாட்டினால் நிகழும் சவால்களை அனைவரும் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்

மேலும் ஜம்மு காஷ்மீர் லடாக் வடகிழக்கு பகுதிகளுக்கு ஹெலிகாப்டர்கள் மூலமாக இவை வினியோகிக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

எடப்பாடி

பழனிசாமியை இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது

நியாயவிலைக்கடை சிறுவர் இல்லம் சென்னை மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட நிவாரணப்பொருட்கள் சேகரிப்பு வினியோக மையம் ஆகியவற்றை இக்குழுவினர் இன்று பார்வையிட்டனர் இம்மையங்களில் சமூக இடைவெளி பின்பற்றப்படுகிறதா என்று பார்வையிட்ட இக்குழுவினர் சுகாதார நடவடிக்கைகளையும் ஆய்வு செய்தனர் தொடர்ந்து இக்குழுவினர் சுகாதாரத்துறை மற்றும் உணவு வழங்கல் துறை செயலர்களுடனும் கலந்து ஆலோசிக்கின்றனர்

தங்கமணி சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர் சரோஜா ஆகியோர் உணவுப் பொருட்களை பொதுமக்களுக்கு இன்று வழங்கினார்கள் ஊராட்சி மன்ற பணியாளர்களுக்கு அமைச்சர்கள் முட்டைகளை அளித்தனர் தொடர்ந்து திருச்செங்கோடு இளநகர் மனவளர்ச்சி குன்றிய பள்ளியில் பராமரிக்கப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உபகரணங்களையும் அவர்கள் வழங்கினார்கள் முன்னதாக பெருமணலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு

முககவசம் அணிய வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் தவிப்பவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுப்பாட்டு அறையில் தகவல் தெரிவித்தால் உரிய உதவிகள் செய்து தரப்படும் என்றார் கடந்த சில நாட்களாக இயற்கை சீற்றத்தால் மின்தடைகள் ஏற்பட்டபோது அவை உடனடியாக சரிசெய்யப்பட்டு மின்வினியோகம் சீரானதாக கூறினார் பட்டம் பறக்க விடுவது மின் வினியோகத்தை பாதிப்பதால் அது தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் இதற்கு இத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார் நாமக்கல் மாவட்டத்தில் நாளை முதல் இருசக்கர வாகனத்தில் அவசியம் இன்றி இரண்டு பேர் சென்றால் வாகனம் பறிமுதல் செய்யப்படுவதோடு ஓராண்டு காலம் முடிந்த பின்னர்தான் அது திரும்ப வழங்கப்படும் என்றார்

அருளரசு உள்ளிட்டோர் இதில் கலந்துகொண்டனர் அமைச்சர் சரோஜா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அம்மா உணவகத்தில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் உணவு மற்றும் துாய்மை பணிகள் குறித்து மாநில சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டதுறை அமைச்சர் டாக்டர்

சரோஜா இன்று ஆய்வு செய்தார்

வெல்லமண்டி

நடராஜன் மாநில சிறுபான்மையின நல துறை அமைச்சர் திருமதி

வளர்மதி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு ஆகியோரிடம் இந்திய ஹோமியோபதி திருச்சி மருத்துவக்குழு சார்பில் இன்று வழங்கப்பட்டது

இதனை உரிய ஆவணங்களுடன் பெற்றுக்கொள்ளலாம் என ஆட்சித்தலைவா் திரு கோவிந்தராவ் தெரிவித்துள்ளார்

அரியலூர் குன்னூர் அரியலூர் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு துாய்மைப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சித்தலைவர் திரு

சமூக இடைவெளியை கடைபிடிக்குமாறு ஒலிபெருக்கி மூலம் வலியுறுத்தப்பட்டு வருவதோடு கடைபிடிக்காத கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டும் வருகிறது நாகர்கோவிலில் நடமாடும் மீன் விற்பனை நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது

வானிலை வளிமண்டல மேலடுக்கு முழற்சி காரணமாக உள் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது மதுரை திருச்சி பெரம்பலூர் கடலூர் விழுப்புரம் சேலம் மாவட்டங்களில் இன்று பலத்த மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இம்மையம் தெரிவித்துள்ளது மாநிலத்தில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழையோடு பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும் இம்மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனிடையே பல பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது